இரண்டுசதவீதமாகஅதிகரித்துள்ளது

அதற்கானஅனைத்துகுழல்களும் சாதகமாகஉள்ளதாகஅவர் கூறினார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தினமாநாட்டில் உரையாற்றியஅவர் இந்தியதொழில்துறைஏற்றுமதியில் சிறந்துவிளங்கும் என்றுகூறினார் உள்நாட்டுபொருட்கள் சர்வதேசஅளவில் சென்றடையதேவையான புதியசந்தைகள் ஏற்படுத்தப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் நுகர்வோர் சந்தைகளில் சிறந்தவிழிப்புணர்வு பெற்றவர்களாகஉள்ளனர் என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் இந்தியத் தொழில்துறைக்குஅவர்கள் உதவமுடியும் என்றும் அமைச்சர் திருபியூஷ் கோயல் குறிப்பிட்டார்

ஒடிசாதலைநகர் புவனேஸ்வரில் புத்தகவெளியீட்டுவிழாவில் பேசியஅவர் அரசின் நடவடிக்கைகளால் பெண்கள் குயசார்பு கொண்டவர்களாகதிகழ்ந்துவருவதாககூறினார் அனைவருக்கும் வங்கிக்கணக்குதிட்டத்தின்கீழ்

தமிழகத்தில் இணையவழிவகுப்புகளில் அரசுகல்லூரி மாணாக்கர்கள் பங்கேற்பதற்குஏதுவாக இம்மாதம் முதல் ஏப்ரல் மாதம்வரைநாளொன்றுக்கு இரண்டு ஜிபி தரவு பெற்றிட விலையில்லா தரவு அட்டைகள் வழங்க முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிடத்தரவிட்டுள்ளார்

மகாராஷ்ட்ராமாநிலத்தில் மருத்துவமனைஒன்றில் நேற்றுநிகழ்ந்ததீவிபத்தில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததுகுறித்துவிசாரிக்க ஆறு பேர் கொண்டகுழுவைஅம்மாநிலஅரசுநியமித்துள்ளது

மூன்றுநாட்களில் தங்கள் விசாரணைஅறிக்கையைதாக்கல் செய்யும் என்றுதெரிவித்தார் தீவிபத்துக்குகாரணமானவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பண்டாராமாவட்டபொதுமருத்துவமனையில் நேற்றுநிகழ்ந்த தீவிபத்தில் பத்துபச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர் இதற்கிடையேமாநிலத்தில் உள்ள அனைத்து அரசுமருத்துவமனைகளிலும் தீதடுப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமுதலமைச்சர் திருஉத்தவ் தாக்கரேஉத்தரவிட்டுள்ளார்

இது நோய்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டு புள்ளிஒன்றுநான்குசதவீதமாகும்

தேவையின் அடிப்படையில் இது அதிகரிக்கப்படும் என்றும் கசாதாரத்துறைஅமைச்சர் திரு மங்கல் பாண்டேதெரிவித்துள்ளார் ஒவ்வொருமையத்திலும் ஐந்தபேர் கொண்ட குழு இப்பணியைகண்காணிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தெற்குமத்தியரயில்வேயில் சிக்னலைமேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் விஜயவாடாமுதல் துவ்வாடாபகுதிவரமட்டும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படவில்லை ரயில் பாதைகளின் திறனைஅதிகரிக்கும் பணிகளைஉரியமுறையில் திட்டமிட்டுமேற்கொண்டதன் மூலமும் தடைகளைவிரைவாகநீக்கியதன் மூலமும் இந்தசாதனைபடைக்கப்பட்டுள்ளதாகரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பஞ்சாப் மாநிலத்தில் நிர்ணயிக்கப்பட்டகுறைந்தபட்சஆதாரவிலைக்கும் கூடுதலாகதனியார் நிறுவனங்கள் பருத்திகொள்முதல் செய்வதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

சர்வதேசசந்தையில் பருத்திவிலைஉயர்ந்ததேவைஅதிகரித்ததையடுத்து

ஜம்முபகுதியில் பல்வேறுமாவட்டங்களில் பறவைகள் உயிரிழந்ததாககிடைத்ததகவலையடுத்து அனைத்துஅரசுத்துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஜம்முகாஷ்மீர் அரசுகேட்டுக்கொண்டுள்ளது

இதற்கிடையேஉத்தரபிரதேசமாநிலம் கான்பூரில் உள்ளவிலங்கியல் பூங்காவில் பறவைக்காய்ச்சல் காரணமாகஏராளமானபறவைகள் உயிரிழந்ததுஆய்வகமுடிவில் தெரியவந்துள்ளது

இது தொடர்பாக பிரதம் திருநரேந்திரமோடிக்குஅவர் எழுதியுள்ளகடிதத்தில் தங்களதுநாட்டில் கோவிஷீவ்ட் மற்றும் கோவேக்ஸின் தடுப்பூசிகளைபயன்படுத்தஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளாா் இந்தியாவின் தேவையை பூர்த்திசெய்துவிட்டு தங்களுக்கும் விரைந்துஅனுப்பிவைக்கவேண்டும் என்றும் திருபொல்சனாரோகோரிக்கைவிடுத்துள்ளார் தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை ராமநாதபுரம் துத்துக்குடிமாவட்டங்களில் கனமுதல் மிககனத்தமழைபெய்யும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி சிவகங்கை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களின் சிலபகுதிகளில் கனமழைக்குவாய்ப்பிருப்பதாகவும் வானிலைமையம் கூறியுள்ளது

சிட்னியில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் நான்காம் நாளாள இன்று

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறவுள்ளன